காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் நடப்புக் கணக்குப் பற்றாக்குறை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வருவாயைப் பெருக்குவதற்கான ஐந்து முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது

தெற்காசிய கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மாலத்தீவுகள் அணியை இன்று எதிர்கொள்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது

மகாத்மா காந்தியின் கனவு திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்த பெருமளவில் மக்களை திரட்டுவதே இவ்வியக்கத்தின் நோக்கமாகும்

தேசபிதாவுக்கு புகழஞ்சலி செலுத்த இந்த திட்டம் சிறந்த வழியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாத்மா காந்திக்கு நாம் செய்யும் சிறந்த மரியாதை தூய்மை பாரத இயக்கம் என்று தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் நடப்புக் கணக்குப் பற்றாக்குறை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வருவாயைப் பெருக்குவதற்கான ஐந்து முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைஎமயில் தில்லியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன இதுபற்றி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து தாமும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு உர்ஜிக் பட்டேல் மற்றும் அதிகாரிகளும் பிரதமரிடம் விளக்கியதாக குறிப்பிட்டார் நடப்புக் கணக்கு பற்றாக்குறை இந்நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது இதனை குறைக்க இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வெளியிடும் கடன் பத்திரங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த வரிவிலக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது

அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜேட்லி தெரிவித்தார்

மத்தியப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைவதைபொட்டி மாநில அளவிலான தகவல் கல்வி தொலைத்தொடர்பு நடவடிக்கைகள் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வந்தன இதன் மூலம் ஏராளமான பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் மூன்று நாடுகள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வொங்கையா நாயுடு பெல்கிரேடில் செர்பிய அதிபர் அலெக்ஸாண்டர் ஊஸிக் கை இன்று சந்தித்து பேசுகிறார் இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளது இந்த சந்திப்பிற்குப்பிறகு ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து செர்பிய தேசிய பேரவையின் சிறப்புக் கூட்டத்தில் திருவெங்கையா நாயுடு உரையாற்றவுள்ளார் முன்னதாக செர்பியா மால்டா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளின் அரசு முறை பயணத்தின் முதல் கட்டமாக குடியரகத் துணைத் தலைவர் நேற்று மாலை பெல்கிரேட் சென்றடைந்தார் அங்கு இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் சர்வதேச நாடுகளின் இந்தியாவுடனான நல்லுறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தார்

ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடும் பகுதிகளில் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது

வேளாண் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன அருணாச்சலப்பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தின் தலைநகரான இட்டா நகரில் மழை பாதிப்புகளுக்கு இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர்

உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு போமா கந்து

நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் வேகமெடுத்துள்ளது

குறிப்பாக பெட்ரோலியம் பொறியியல் மருத்துவம் மற்றும் ஆபரணங்கள் துறையில் ஏற்றுமதி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது

அப்போது தொழில் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவைக்கான இந்திய ரஷ்ய நிர்வாக கூட்டத்திற்கு இருவரும் தலைமை தாங்கினர் கூட்டத்தில் அனைத்து துறைகளிலும் நல்லுறவை விரிவுபடுத்தவும் புதிய வாய்ப்புகளை இந்த கண்டறியவும் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே இரு நாடுகளுக்கு இடையே விசா நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆராய்ச்சித்துறையில் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவில் ஃபுளோரன்ஸ் புயல் தெற்கு கேர்லைனாவில் கரையை கடந்தது

தெற்காசிய கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்திய அணி மாலத்தீவுகள் அணியை எதிர்த்து விளையாடவுள்ளது

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தபாயில் இன்று தொடங்குகின்றது பங்கேற்கும் இப்போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆகியவை நாடுகள் ஆற குருப் ஏ பிரிவிலும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆகியவை குருப் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன இவ்விரு பிரிவிகளிலும் அதிக புள்ளிகளை கைப்பற்றும் முதல் இரண்டு அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறவுள்ளன இன்று நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் முதல் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இலங்கையை எதிர்கொள்கிறது வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி ஹாங்காங் அணியை எதிர்த்து விளையாடுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் நேரடி வர்ணனை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும்